இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் வங்கி திவால் நடைமுறை

இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன

சென்னை மும்பை அணிகள் மோதுகின்றன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 எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்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

குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் அரசு நெல் கொள்முதல் செய்வது எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்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

வேளாண் பெருமக்களின் நலனைக் காக்க அனைத்துவிதமான உறுதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்கும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி என்ற இடத்தில் துணை மின் நிலையத்திற்கான கூடுதல் கட்டடம் மற்றும் மின்மாற்றிகளை திறந்து வைத்துப் பேசிய அமைச்சர் தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவது எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் கூறினார் மத்திய அரசு அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வேளாண் மசோதாக்களால் தமிழக விவசாயிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார் தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள சவால்களை முறியடிக்க தமிழக அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தொழில் கூட்டமைப்பும் தகவல் தொழில்நுட்பத் துறையும் இணைந்து நடத்திய மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் இன்று உரையாற்றினார்

தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் தகவல் தொழில்நுட்பத்துறையில் தேசிய அளவில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சா் குறிப்பிட்டா் தமிழ்நாட்டை சர்வதேச தொழில்நுட்ப மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இணைய பாதுகாப்புக் கொள்கை மாநிலத்தின் இணைய பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் பாதுகாப்பு மீறல்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது

இதன்மூலம் அரசின் மின்னாளுமைக்காகாக நம்பிக்கை இணையக் கொள்கையை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி மின்கட்டமைப்பு அலகுகளுக்கு ஏற்ப காற்றாலை மின்சார உற்பத்தியை நெறிப்படுத்தம் சோதளை ரீதியிலான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்த ஆணையை தனியார் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் வழங்கினார் வங்கி திவால் சட்டத்திருத்த மசோதாவை இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது மத்திய நிதி அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் இந்த மசோதாவை தாக்கல் செய்தாா் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மீது திவால் நடவடிக்கை மேற்கொள்வற்கான உச்சவரம்பு ஒரு வட்சும் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகத் அமைச்சர் தெரிவித்தார் வங்கிக் கடனை திரும்ப செலுத்தாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை ஒத்தி வைப்பது தொடர்பான திருத்தம் மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதகாவும் அவா் கூறினாா் திவாலான நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குறித்த வழக்கை குறித்த காலத்திற்குள் முடிக்க வகை செய்யும் வகையில் வங்கி திவால் சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்கிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் இதுதொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அவசர் சுட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது

இதற்கான நடைமுறைகளை தொடங்க ஓராண்டு காலஅவகாசம் வழங்கி மத்திய அரசு விரைவில் அறிவிக்கை வெளியிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு விவேக் தங்கா பொதுமக்களின் நலன் கருதி மசோதாவில் சில பிரிவுகளை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பிஜேபி உறுப்பினர் திரு அருண்சிங் இம்மசோதா மத்திய அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் அஇஅதிமுக வின் திரு விஜயகுமார் திமுகவின் திரு வில்சன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு பினோய் விஷ்வம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் மசோதாமீது பேசினர் தொற்று நோய்கள் தடுப்புப் பணிகளை தங்கு தடையின்றி நிறைவேற்றும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொற்று நோய் தடுப்பு திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது

நோய்ப் பரவல் தடுப்புப் பணிகளை நிறைவேற்றுவதற்கு கூடுதல் அதிகாரங்களை மத்திய அரசு பயன்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்வதாக குறிப்பிட்டார்

சந்தோஷ் கங்குவார் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்பு பணியாற்ற உகந்த சூழ்நிலை அவர்களின் உடல்நலன் ஆகியவற்றை உறுதி செய்யும் நோக்கில் புதிய அம்சங்களுடன் இந்த மசோதாக்கள் கொண்டுவரப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அரசு தயார் நிலையில் இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கூறினார்

இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பேசிய அவர் அன்றைய திளம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றநோய் சிகிச்சைக்கான நவீன கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாகவும் கூறினார் தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து மருத்துவக் குழு மற்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார்

ஏழை எளிய மற்றும் கிராமப்புற மக்கள் இத்திட்டத்தின்மூலம் பயன்பெற்று வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றவர்கள் தங்களது கருத்துக்களை எமது செய்தியாளரிடம் பகிர்ந்து கொண்டனர்

அம்மாவட்டத்தைச் சேர்ந்த ச பயனாளிகள் இந்த திட்டம் இக்கட்டான தருணத்தில் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

அன்பழகன் தெரிவித்துள்ளாா் மொரப்பூர் அருகே பால் குளிர்விக்கும் நிலையத்தை அவர் இன்று திறந்து வைத்துப் பேசினார்

தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள்மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மழைபெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் இன்று தொடங்குகிறது

நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சுட்டப்பேரவை தேர்தல் எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாகத் தெரிவித்தார்